நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார்

எடப்பாடி

கிரண் பேடி இன்று பாகூர் ஏரியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு ஏரியை தூர்வாரும் பணிகளைத் தொடக்கிவைத்தார்

நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் உச்ச நீதிமன்றம் சார்பில் புதுடில்லி யில் நடைபெறும் சர்வதேச நீதித்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர் வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒன்றாக இருக்கமுடியாது என்ற கருத்தை இந்தியா மாற்றி இருப்பதாகக் கூறினார் இந்தியா வில் நீதித்துறை சட்டம் இயற்றும் துறை மற்றும் நிர்வாகத் துறையினர் அரசியல் சாசனப் படி அவரவர் அதிகாரத்தை மதித்து நடப்பது பெருமைக்குரியது என்று பிரதமர் கூறினார் சமூகத்தில் மாற்றங்களைக் கொண்டுவர சட்டத்தின் ஆட்சியே அடிப்படை என்றும் மாற்றங்கள் சட்டத்தின் பார்வையில் சரியானதாக அமைதல் அவசியம் என்றும் அவர் அவலியுறுத்தினார் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிஷங்கர் பிரசாத் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ்

போப்டே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு நாகேஸ்வர ராவ் திரு

ரமணா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு

வேணுகோபால் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

ஒடிஷா மாநிலம் கட்டாக் கில் நடைபெற உள்ள பல்கலைக் கழகங்களுக்கு இடையிலான முதலாவது கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைக்கிறார் ஒடிஷா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாய்க் மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு உட்பட பலர் இவ்விழாவில் பங்கேற்கிறார்கள்

விளையாட்டுப் போட்டிகளை சிறப்பான முறையில் நடத்தி முடிக்க கட்டாக் மற்றும் புவனேஷ் வரில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வர்த்தகத் துறை அமைச்சர் திரு வில்பர் ராஸ் ளரிசக்தித் துறை அமைச்சர் திரு டான் புரோயிலெட் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ரார்ட் ஒ பிரியன் வெள்ளை மாளிகை ஊடகச் செயலர் திருமதி ஸ்டெஃபானி கிரிஷாம் ஆகியோர் இதில் அடங்குவர் அமெரிக்க அதிபரின் மகளும் ஆலோசகருமான திருமதி இவாங்கா டிரம்ப் மருமகனம் முதுநிலை திரு ஜாரெட் குஷ்னர் ஆலாசகருமான இந்தியா வரவிருக்கிறார்கள் இந்தியாவிற்கான அமெரிக்க் தூதர் திரு கென் ஜெஸ்ட ரும் அமெரிக்க பிரதிநிதிக் குழுவுடன் பயணம் மேற்கொள்வார் அமெரிக்க அதிபரின் இந்தியப் பயணம் இருநாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவும் வலுவான உறவுகளை பிரதிபலிப்பதாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா அமெரிக்கா வுடன் வலுவான பாதுகாப்பு உறவுகளை பகிர்ந்து கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது உலக அளவில் இந்தியா வின் கௌரவம் உயர்வது பிடிக்காமல்தான் அமெரிக்க அதிபரின் இந்தியப் பயணம் குறித்து காங்கிரஸ் சந்தேகம் கிளப்புவதாக பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்க அதிபரின் இந்தியப் பயணம் இருதரப்பு உறவுகளில் முக்கிய மைல் கல்லாகத் திகழும் என்றும் இந்தியா வின் இத்தகைய தேசிய சாதனைகளில் பெருமைப்பட காங்கிரஸ் கட்சியினர் பழகிக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் முன்னதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஆனந்த் ஷர்மா செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமெரிக்க அதிபரின் வருகைக்கு இத்தனை ஆடம்பரம் தேவையா என்றும் இது என்ன அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் நீட்டிப்பா என்றும் வினவி இருந்தார் இந்தியா வின் பாரம்பரிய ஊடகத் துறையினர் சமுதாயத்தில் தங்கள் பங்கு என்ன என்பதை அகஆய்வு செய்துகொண்டு வாசகர்களின் முழு நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கான வழிகளைக் கண்டறிய வேண்டுமென குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் ஹிந்து ஆங்கில நாளேடு சார்பில் பெங்ளூரில் இன்று நடைபெற்ற சிந்தனை மாநாட்டை தொடக்கிவைத்துப் பேசிய அவர் இணையம் மற்றும் சமூக வலைதளங்களால் ஊடகத் துறையில் ஜனநாயக மயமாகி ஜனநாயகத்தில் துடிப்புத்தன்மை அதிகரித்துள்ள போதிலும் சமுதாயத்தில் கவலைகளும் மிகுந்து விட்டதாகக் கூறினார் புதுயுக ஊடகங்கள் வேமாக பிரபலம் ஆகலாம் என்றாலும் செய்திகளின் உண்மைத் தன்மையை உறுதிப்படுத்தும் திறன் பாரம்பரிய ஊடகங்களுக்கே உண்டு என்பதால் பாரபட்சமற்ற உண்மைத் தகவல்களை மக்களுக்கு வழங்குதல் பாரம்பரிய ஊடகங்களின் கடமை என்று குடியரசத் தலைவர் மேலும் குறிப்பிட்டார் தென்தமிழகத்தில் தாமிரபரணி கருமேனி நம்பியாறு இணைப்புத் திட்டம் நடப்பு ஆண்டிலேயே செயல்படுத்தப் படும் என தமிழக முதலமைச்சர் திரு பழனிசாமி அறிவித்துள்ளார்

தொழிலக பாதுகாப்புப் படையில் துறை ரீதியிலான போட்டித் தேர்வு மற்றும் நேரடித் தேர்வு மூலம் தெரிவு செய்யப்பட்டு அரக்கோண த்தில் பயிற்சி முடித்த உதவி சப் இன்ஸ்பெக்டர்களின் அணிவகுப்பை மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பார்வையிட்டார் நாட்டின் விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்களை பாதுகாப்பதில் தொழிலக பாதுகாப்புப் படையினரின் பங்குபணி மிகச் சிறப்பு வாய்ந்தது என்று அவர் கூறினார் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் அங்கடி இன்று புதுச்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்கான செவ்வியல் மையத்தைத் தொடக்கி வைத்தார் மாணவர்களுக்கு சான்றிதழை விட வேலைவாய்ப்பிற்கான திறன்களே முக்கியம் என்று அவர் கூறினார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சான்றிதழோ கல்லுரியோ இல்லாத காலத்திலேயே தஞ்சை பெரிய கோவில் போன்ற கட்டிடக் கலை அற்புதங்களைப் படைத்த நாடு இந்தியா என்றும் அதே திறன்கள் இன்றைய இளைஞர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் கனவு என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர்

ஏரியைச் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே எதிர்காலத்தில் ஏரியைப் பேணிப் பராமரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தினார்

புதுச்சேரியில் இலவச அரசிக்கு பதிலாக பணம் வழங்கும் முடிவு செல்லுபடியாகும் என சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து விட்டதால் அரசு உடனடியாக குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் அரசிக்கு பதிலாக பணம் செலுத்த வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு

அவ்வாறு செய்யத் தவறினால் கட்சி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் பிஜேபி ஆளாத இதர மாநிலங்கள் மத்திய அரசின் திட்டங்களை அமல்படுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி அரசு அவ்வாறு செய்யாமல் புதுச்சேரி யை இருண்ட மாநிலமாக மாற்றி விட்டதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் இலவச அரசிக்கு பதிலாக பணம் வழங்குவது பற்றிய சென்னை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டப்படியானதே என்றாலும் மாநில அரசின் உரிமைகளை பாதிக்கக் கூடிய இம்முடிவிற்கு மத்திய அரசு மற்றும் துணைநிலை ஆளுனருடன் மாநில அரசு மோதல் போக்கில் ஈடுபட்டதே காரணம் என்பதால் முதலமைச்சர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜிநாமா செய்யவேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசுத் தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் முடிவுகளை கேட்க வேண்டிய நிலையில் புதுச்சேரி அரசு இருப்பதால் எல்லா பிரச்சனைகளிலும் இதேபோன்ற தீர்ப்பைத்தான் எதிர்பார்க்க முடியும் என்றும் மாநில அந்தஸ்தே இதற்குத் தீர்வு என்பதால் அமைச்சரவை மொத்தமாக ராஜிநாமா செய்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றும் கூறினார்